ஆனால் கிரயோஜினிக் எஞ்சினின் மேற்பகுதியில் பழுது ஏற்பட்டிருப்பது செலுத்து வாகனம் புறப்படுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கும் குறைவான காலத்தில் கண்டறியப்பட்டது

கர்நாடக சுட்டமன்றத்தில் இன்று நம்பிக்கைக் கோரும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஐனதா தள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று காலை முதல் விவாதித்து வருகின்றனர் பிஜேபி உட்பட அனைத்து கட்சிகளும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர் விடுதிகள் மற்றும் கொகுசு ஹோட்டல்களில் தங்கவைத்துள்ளனர்

அப்போது சுட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் விவாதத்தில் கலந்து கொள்கின்றனர் அதன் பிறகு முதலமைச்சர் திரு குமாரசாமி கொண்டுவந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன்பாக இன்று காலை பிஜேபி தனது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளது அனைத்து உறுப்பினர்களும் தவறாமல் சட்டமன்றக் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனநாயகத்தை எப்படி பிஜேபி சிதைத்து வருகிறது என்பதை விவரிக்குமாறு முதலனமச்சர் திரு குமாரசாமி காங்கிரஸ் மற்றம் மதச்சார்பற்ற ஜனதா தள உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதே நேரத்தில் சுட்டமன்றத் தலைவர் திரு ரமேஷ் குமார் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாமல் நீட்டிக்கொண்டு போவது குறித்து பிஜேபி குறை கூறியுள்ளது புதுதில்லியில் காலமான தில்லி மாநில முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஷீலா தீட்ஷீத் தின் உடல் நிகம்போத் காட்டில் முழு அரசு மரியாதையுடன் நேற்று மாலை தகனம் செய்யப்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியா காந்தி திருமதி பிரியங்கா காந்தி உள்துறை அமைச்ச் திரு அமித் ஷா தில்லி மாநில முதலமைச்ச்ர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் துனை முதலமைச்ச் திரு மனீஷ் சிசோடியா தில்லி உள்துறை அமைச்சா் திரு சத்யேந்தா் ஜெயின் உள்ளிட்டோர் இறுதிச்சடங்கில் கலந்துகொண்டனர் முன்னதாக தில்லியில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திருமதி சோனியா காந்தி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர்

மக்களுடன் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக் கிழனம அன்று முக்கிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் திரு மோடி விவாதித்து வருகிறார் கடந்த நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியம் குறித்தும் அதை மேம்படுத்த எப்படி யோகா உதவுகிறது என்பது குறித்தும் அவர் விளக்கியிருந்தார் யோகாசனப் பயிற்சிகள் குறித்த பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி இருந்தார் யோகா பயிற்சியை ஜப்பான் இத்தாலி மற்றும் பல்வேறு நாடுகள் தற்போது கடைபிடித்து வருகின்றன என்றும் கூறியிருந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி ராஜா அக்கட்சியின் பொதுச் செயலாளராக நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த திரு கதாகர் ரெட்டிக்கு பதிவாக தற்போது திரு டி ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இன்றைய அரசியல் சூழலில் அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து புதிய அனுகு முறையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அம்மாநிலத்தில் உள்ள கான்பூர் பத்தேப்பூர் ஆகிய மாவட்டங்களில் ஏழு பேரும் ஜான்சில் ஐந்து பேரும் ஜவாளில் நான்கு பேரும் ஹமிர்பூரில் மூன்று பேரும் காசிப்பூரில் இருவரும் மேலும் ஜன்பூர் பிரதாப்காக் கான்பூர் டிஹா மற்றும் சித்ரகூட்ட ஆகிய இடங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சும் ரூபாய் நிதி அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார் நிவாரணப் பணிகளில் துரிதமாக ஈடுபடுமாறும் காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்குமாறும் அரசு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்

முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் நேரடி அன்னிய முதவீட்டு கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்தியதன் விளைவாக முதலீடு உயர்ந்துள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

தெற்கு மும்பையில் உள்ள பைகுவா ரயில் நிலையத்தின் பாரம்பரியத்தை காக்கும் விதமாக மத்திய ரயில்வேயுடன் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று ஒப்பந்தம் செய்துகொண்டுள்ளது இதற்கான விழாவில் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு அத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார்

மின் விளக்குகள் பொருத்தப்படும் வாகனங்கள் நிறுத்தமிடம் உணவகங்கள் ஆகியவை மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தடகளப் போட்டியில் தங்கப் பதக்கங்களை குவித்துள்ள தடகள வீராங்களை ஹிமாதாஸுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்

ஹிமாதாஸின் இந்த சாதனையை ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியுடன் பாராட்டி வருவதாக அவர் கூறியுள்ளார் வளைகுடா பகுதியில் நிறுத்திவைக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து நாட்டின் எண்ணெய் கப்பல் பாதுகாப்பு குறித்து பேசுவதற்காக இங்கிலாந்தின் பிரதமர் திருமதி தெரசா மே இன்று அவசரக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் சமீபத்தில் இங்கிலாந்தின் எண்ணெய் கப்பல் ஒன்றை ஈரான் பிடித்துவைத்துள்ளது இதை விடுவிக்கும் நோக்கில் இங்கிலாந்து அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்த பிரச்சினை குறித்து இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெரிமிஹன்ட் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் பேசியுள்ளார் இங்கிலாந்து எடுக்கும் முயற்சிகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன் காரணமாக ஈரான் மற்றும் இங்கிலாந்து இடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது வெஸ்ட்இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் ராகுல் சஹார் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார் மகேந்திர சிங் தோனி துணை நிலை ரானுவப்படையில் பணியாற்றுவதற்காக இரண்டு மாத கால ஓய்வு கோரியதால் அணியில் அவர் இடம்பெறவில்லை ஒருநாள் மற்றும் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் போட்டிக்கான அணியில் மட்டும் பும்ரா இடம்பெற்றுள்ளார்